வழங்க வேண்டுமென்று துணை முதலமைச்சர் திரு ஆபன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்

பாதுகாப்பு கொள்முதல் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது

தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யுமென்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டிற்கு தரவேண்டிய நான்காயிரம் கோடி ரூபாய் ஜி எஸ் டி வரி நிலுவைத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டுமென்று துணை முதலமைச்சர் திரு ஒபன்ளீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்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

பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கர்நாடகா புதுச்சேரி முதலமைச்சர்கள் மற்றும் ஆந்திரா கேரளா அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் நாட்டின் தெற்குப்பகுதியில் மீனவர்கள் பாதுகாப்பு தீபகற்பச் சுற்றுவா ரயில்கள் அறிமுகம் மின் கட்டமைப்பு பாதுகாப்பு புதுச்சேரி விமான நிலைய மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அமலாக்கம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது

அதற்கான இலச்சினையை வெளியிட்டதுடன் இணையதளத்தையும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தொடங்கி வைத்தார் ரயில்கள் ஏர் இண்டியா விமானங்கள் பேருந்துகள் அரசு இணையதளங்கள் மற்றும் விளம்பரங்களில் இந்த இலச்சினைஇடம்பெறவுள்ளது

சென்னை அண்ணா பல்கலைக்கழக விடைத்தாள் மறு மதிப்பீட்டு முறைகேடு தொடர்பான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாநில உயாகல்வித்துறை அமைச்ச் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரே விதமான தேர்வு நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தாா்

லண்டன் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் சென்னையில் மின்சார பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளா் லண்டன் சென்றுள்ள அவர் மின்சாரப் பேருந்து பணிமனையை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் இதனைத் தெரிவித்தார் மின்சார பேருந்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதபற்றி விவாதிக்கப்பட்டது

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மத்திய குழு திட்டமிட்டுள்ள ஆய்வுப் பணிகளை ஒத்திவைக்குமாறு தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக பெங்களுருவில் உள்ள மத்திய மாசுக் கட்டுப்பாட்டு வாரிய மண்டல இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையில் மத்திய குழு ஆய்வு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மறுஆய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக அந்தக் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது மத்திய குழு தற்போது ஆய்வு செய்வது சரியானதாக இருக்காது என்றும் தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது மண்ணின் தன்மையை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு பயிர் செய்து அதிக மக்சூல் அடையும் வகையில் மண்வள அட்டை வழங்கும் திட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தலைமையில் கூடிய இக்குழு ஆகாஷ் ஏவுகணைத்திட்டத்திற்கான உபகரணங்களை வாங்கவும் அனுமதி அளித்துள்ளது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணைகளை மேம்படுத்துவதற்கு இவை பயன்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கக் கடல் பகுதி வளிமண்டலத்தில் நீடிக்கும் மேலடுக்கு கழற்சி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை தெரிவித்கள்ளது

வட ் தமிழகத்தில் அநேக ் இடங்களிலும் தெள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யுமென்று வானிலை அறிக்கை கூறுகிறது சென்னையிலும் அதன் சுற்றுப்புறப்பகுதிகளிலும் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப்பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் ரஷ்ய போர் விமானம் சிரிய படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் இந்த பிரச்னைக்கு தீர்வு காணப்படவேண்டுமென்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுத குறைப்பு நடவடிக்கையை ஊக்குவிக்கும் முயற்சியாக வடகொரிய தலைவர் திருகிம் ஜாங் உள் தெள் கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் ஆகியோர் நேற்று மீண்டும் சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்தினர் ஐரோப்பிய நாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கும் குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு ருமேனியாவில் இன்று அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துகிறார் இந்தியா பங்ளாதேஷ் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு உலகுக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒருநாள் பயணமாக இன்று புதுதில்லி வரும் ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு அஷ்ரப் கனி பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் சர்வதேச எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் எல்லைப்பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அளைத்து கோயில்களையும் ஆய்வு செய்ய வேண்டுமென்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருத்தணி முருகன் கோயிலில் நேற்று நீதிபதிகளைக் கொண்ட குழு ஆய்வு செய்தது நீதித்துறையை அவதுாறாக விமர்சித்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜாகுமாறு பிஜேபி தேசியச் செயலாளர் திரு

ராஜாவுக்கு தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்

திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து எரிவாயு நுகர்வோர் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த சிறந்த விளம்பரத்திற்கான விருதுகள் வழங்குவதற்கு குறும்படங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது

இந்திய அணி இன்று பாகிஸ்தானுடன் மோதுகிறது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் சாய்னா நேவால் தென்கொரியாவின் சுங் ஜி ஹ்யூனிடம் போராடி தோற்றார்